தெரிவித்துள்ளது

ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கிர்கிஸ்தானில் நடைபெற்றுவரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் இரண்டு நாள் உச்சிமாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று தொடங்கியது மாநாட்டில் இன்று உரையாற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிராந்திய வளர்ச்சி மற்றும் நல்லுறவு குறித்த கருத்துக்களை வெளியிடவுள்ளார் இதை தொடர்ந்து கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஞரான்பே ஜீன்பெகோவ் ஐ சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் முன்னதாக மாநாட்டுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சீன அதிபர் திரு ஜீ ஜின்பிங்குடன் பேச்சுவார்தை நடத்திய பிரதமர் திரு மோடி இருநாடுகளுக்கு இடையே உள்ள பல்வேறு பிரச்னைகளில் தீர்வுகாண்பதற்கு சரியான வழிமுறைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார் இது குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியா சீனாவுக்கு இடையே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பல்வேறு பிரச்னைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தாா் இந்தியாவில் சீன வங்கியின் கிளை திறப்பது மற்றும் மசூத் ஆசார் பிரச்னை ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் விஷயம் குறித்து சீன அதிபரிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதிகளே இல்லாத சூழலை ஏற்படுத்த பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினாா் இதனை தொடர்ந்து ரஷ்ய அதிடர் திரு விளாடிமிர் புட்டினையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இது குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே கூறுகையில் ரஷ்யாவில் வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள கிழக்கு பிராந்திய பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி கலந்துகொள்வார் என்று தெரிவித்தார்

சீனா தலைமையிலான ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா உட்பட எட்டு நாடுகள் இடம்பெற்றுள்ளன குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் நிர்வாகம் குழு கூட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்கிறார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதி மற்றும் வா்த்தக துறை அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகியோர் அலுவல் சாரா உறுப்பினர்களாக கலந்தகொள்வார்கள் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் மணழநீர் சேமிப்பு வறட்சி மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மாவட்ட அளவிலான வளர்ச்சித் திட்டங்கள் வேளாண்மைத் திட்டங்கள் மற்றம் பாதுகாப்பு பிரச்னைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது மேலும் கடந்த முறை நித்தி ஆயோக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது பிரதமர் தலைமையிலான நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவில் மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர்

தொழிலாளர் காப்பீட்டு திட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவளங்கள் செலுத்தவேண்டிய பங்களிப்பு தொகையை ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது

தொழிலாளர்கள் பங்களிப்பு தொகை குறைக்கப்படுவதால் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் நிவாரணம் கிடைக்கும் என்றும் நிறுவனங்களுக்கும் முதலீட்டு நிதி கூடுதலாக கிடைக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியளமச்சா் திருமதி நிர்மவா சீதாராமன் நேற்று உள்கட்டமைப்பு மற்றும் பருவநிலை மாறுபாடு துறை சார்ந்த நிபுணர்களிடம் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக நிதித்துறை முதலீட்டுச் சந்தை பிரதிநிதிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதிநிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய நிதி மற்றும் கம்பெளி விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அணுராக் தாகூர் நிதித்துறை மற்றம் வருவாய்த்துறை செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்திய சந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கப்படுவது குறித்த ஆலோசனைகளை நிதித்துறை மற்றும் முதலீட்டு துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வழங்கினர் உள் கட்டமைப்பு துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய திருமதி நிர்மலா சீதாராமன் நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே தொலைத்தொடர்பு மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தாா் புதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு வரியில்லா பத்திரங்களை அறிமுகப்படுத்துவது குறித்தம் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டகு

சட்டபேரவையில் நேற்று பேரவைத்தலைவர் தேர்தலை தற்காலிக தலைவர் திரு சம்பங்கி வெங்கட சின்ன அப்பாலாநாயுடு நடத்தினார் புதிய பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு தம்மிநேனி சீதாராம் கூறுகையில் கட்சித் தாவல் தடை சட்டத்தை முறையாக அமல்படுத்தும் மாநிலமாக ஆந்திரபிரதேசம் செயல்படும் என்று தெரிவித்தார் வங்க கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வாயு புயல் வலுவிழந்து திசை திரும்பிவிட்டதாகவும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தை இந்தப் புயல் குறைத்துவிட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அந்நாட்டின் நங்கர்ஹார் மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஜலலாபாத்தில் காவல்துறை சோதனை மையத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது என்றும் தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஐந்து நாள் காவலில் வைத்து விசாரிக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது எஃப் ஐ எஃப் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த முகமது ஹாரிப் குலாம்பஷிர் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்

பஹ்ரைன் நாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையை அடுத்தமாதம் முதல் படிப்படியாக தொடங்கப்படுகிறது

முதல்கட்ட நடவடிக்கைபாக ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்படவுள்ளது

நாட்டிங்காமில் நேற்று நடைபெறவிருந்த போட்டியில் டாஸ் போடுவதற்கு முன்பாக நடுவர்கள் மைதானத்தை ஆய்வு செய்துவிட்டு போட்டியை தாமதமாக தொடங்க முடிவு செய்தனா் எனினும் கைவிடப்பட்டது இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டஸ் அணியை இங்கிலாந்து அணி எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் சர்வதேச ஹாக்கித் தொடர் இறுதிப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பாள் அணியை எதிர்கொள்கிறது